தேர்தல் அதிகாரி இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார்

மேற்கொள்ளப்பட்டதாக வருமான வரித்துறை கூறியுள்ளது

பதக்கத்தை வென்றது

முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் வாக்கு என்னும் மையங்களில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தவாறு காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல் துறை கண்காணிப்பாளர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் தேர்தல் பணிக்கான காவல் துறை தலைவர் திரு அசுதோஷ் சுக்லா மற்றும் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர் வாக்கு எண்ணும் மையங்களின் பாதுகாப்பு பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் போன்றவற்றை தலைமை தேர்தல் அதிகாரி விரிவாக எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தமிழகத்தில் மக்களவை தேர்தலின் போது மேற்கொள்ளப்பட்ட வருமான வரி சோதனைகள் அனைத்தும் சட்ட வரைமுறைகளுக்கு உட்பட்டே நடத்தப்பட்டதாக தமிழகம் மற்றும் புதுவைக்கான அந்த துறையின் முதன்மை தலைமை இயக்குநர் திரு முரளிகுமார் கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் உறுதியான தகவலின் அடிப்படையிலேயே சோதனைகள் நடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார்

முன்னதாக புதிய வருமான வரி அலுவலகத்தை திரு முரளிகுமார் திறந்துவைத்தார்

மலுக்கள் பரிசீலனை செவ்வாய்கிழமை நடைபெறும் மனுதாக்கல் தொடங்கி மூன்றாம் நாளான இன்று அரவக்குறிச்சி தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு செந்தில்பாலாஜி மனு தாக்கல் செய்தார் ஒட்டபிராடம் தொகுதியில் இரண்டு சுயேட்சை வேட்பாளர்கள் மனுத் தாக்கல் செய்தனர் திருப்பரங்குள்றம் சூலூர் ஒட்டபிராடம் அரவக்குறிச்சி ஆகிய நான்கு தொகுதிகளிலும் மனுக்களை விலக்கிக்கொள்ள அடுத்த மாதம் இரண்டாம் தேதி கடைசி நாளாகும் அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும்

இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த கொடூர செயலுக்கு காரணமான குற்றவாளி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் சம்மந்தப்பட்ட குற்றவாளிக்கு விரைவில் உரிய தண்டனையை பெற்றுத்தர தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தாம் அதினரிகளுக்கு அழிவுறுத்தி இருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் பச்சையப்பள் கல்லூரி முதல்வராக திரு சேட்டு நியமனம் செய்யப்பட்டதை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது இத்தொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதி திரு எஸ் எம் சுப்ரமணியம் இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தார் முதல்வர் தேர்வில் வெளிப்படைத்தன்மை பின்பற்றப்படவில்லை என்றும் இதில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து வஞ்ச ஒழிப்புத் துறை விசாரிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது கல்லூரி முதல்வர் பதவிக்கான விதிகளை பின்பற்றி மீண்டும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது நடவடிக்கைகள் சமுதாயத்தில் புற்றுநோய் போல் பரவுவதாகவும் நேர்மையில்லாமல் ஊழல் நியமிக்கப்பட்ட ஒருவரின் செயல்பாடு நேர்மையாக இருக்காது என்றும் நீதிபதி வேதனை தெரிவித்துள்ளார்

இத்தொடர்பாள மனுவை விசாரணை செய்த நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார்

இந்த குழுவிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு வழங்க வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றவாளிகளின் சீர்த்திருத்தம் மற்றும் மறுவாழ்வுக்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் இக்குழு பரிந்துரை செய்ய வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது வங்கக் கடலில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நாளை உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் துணை தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புயலாக வலுவடைய இன்று இத வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார்

ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் செயல்பட்டு வந்த வண்ணபூரணி வன சுற்றுலா திட்டத்தை மீன்டும் செயல்படுத்த வேண்டும் என்று சுற்றுலாப் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோடைகாலத்தை கருத்தில் கொண்டு இந்த வன சுற்றுலா திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கிய இந்த பயணத்தை நடப்பு ஆண்டு மார்ச் மாதம் தாம் முடித்ததாக அவர் கூறினார்

தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை சார்பில் கடந்த ஆண்டு விரிவாக்கப் பணிகள் மேற்னொள்ளப்பட்ட இடங்களில் மத்திய சுற்றுச்சூழல் அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் கோவில்பட்டி அருகே சூறைக்காற்று மற்றும் பலத்த மழையில் பல வட்சம் ரூபாய் மதிப்பிலான வாழை மரங்கள் சேதமடைந்தன விளையாட்டுச் செய்திகள் ஆசிய மல்யுத்த சாம்பியள் போட்டியில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி மற்றும் ஒரு வெண்கலப் பதக்கங்களை வென்றது

இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது

ஆசிய பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்